எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை புதுதில்லி புறப்பட்டார்

புரோஹித் இன்று நேரில் ஆய்வு செய்தார்

வேண்டும் என்று உணவுத் துறை அமைச்சர் திரு காமராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார்

இனி விரிவான செய்திகள் கஜா புயல் பாதிப்பு தொடர்பாக பிரதமரை சந்தித்து நிவாரண நிதி கோருவதற்காக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை புதுதில்லி புறப்பட்டுச்சென்றார் புதுதில்லியில் நாளை காலை பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து புயல் பாதிப்பு சேதம் ஆகியவை பற்றி விளக்கிக் கூறுகிறார் நிவாரண பணிகளை மேற்கொள்ள முதல்கட்டமாக போதிய அளவு நிதி ஒதுக்க வேண்டும் என்று பிரதமரிடம் முதலமைச்சர் கேட்டுக்கொள்வார் என தெரிகிறது முன்னதாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்று புயல் பாதித்த பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள சேதத்தை மதிப்பீடு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார் அதன்படி மாவட்டங்களில் இருந்து இதுவரை பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் முதல்கட்ட சேதம் தொடர்பான அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கஜா புயல் பாதித்த பகுதிகளை ஆளுநர் திரு பன்பாரிலால் புரோஹித் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் புயல் பாதிப்புகள் குறித்து விவசாயிகளிடமும் பொது மக்களிடமும் அவர் கேட்டறிந்தார் கஜ புயலால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்புப் பணி நடவடிக்கைகளை மேற்கொள்ள பொது மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி லெக்கனாம்பேட்டை சுந்தரக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் புயல் பாதித்த இடங்களை அமைச்சர்கள் திரு ராஜேந்திர பாலாஜி திரு செல்லூர் ராஜூ ஆகியோருடன் அவர் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு காமராஜ்

இம்மாவட்டத்தில் புயல் பாதித்த பகுதிகளில் சீரமைப்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாக அமைச்சர் கூறினார் முகாம்களில் தங்கவைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் உள்பட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் வேதாரண்யம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் நேரில் பார்த்து ஆறுதல் கூறினார் அவர்களுக்கு பால் போர்வை மாற்றுத்துணிகள் ஆகியவற்றை உடனடியாக வழங்குமாறு அலுவலர்களுக்கு அவர் உத்தரவிட்டார் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மின் இணைப்பு கொடுப்பதற்கான பணிகளில் மின்துறை ஊழியர்கள் செயல்பட்டு வருவதை பாராட்டிய அமைச்சர் பணிகளை விரைந்து முடிக்குமாறு கேட்டுக்கொண்டார் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பேராவூரணி ஒரத்தநாடு ஆகிய இடங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர்கள் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் திரு கடம்பூர் ராஜூ ஆகியோர் தெரிவித்துள்ளனர் புயலால் பாதிக்கப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை மீனவேலி அகரப்பட்டி தேராவூர் ஆகிய இடங்களில் மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தமிழக அரசு மேற்கொன்டு வரும் நடவடிக்கைகள் பயனாக விரைவில் இயல்பு வாழ்க்கை திரும்பும் என்று அவர் கூறினார் புயல் பாதித்த மாவட்டங்களில் பொது மக்களின் இருப்பிடத்திற்கு சென்று சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதுவரை மருந்து

நாகப்பட்டினம் மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களில் தொற்று நோய் பரவாமல் பாதுகாக்கும் வகையில் போர்க்கால அடிப்படையில் நடமாடும் மருத்துவ முகாமை மக்கள் நல்வாழ்வுத் துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார்

கஜா புயலால் பாதிக்கப்பட்ட நாகப்பட்டினம் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த அண்ணாப் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளில் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறும் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்த மாவட்டங்களைச் சேர்ந்த கல்லூரிகளுக்கு தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தமிழக அரசின் கஜா புயல் நிவாரண நிதிக்கு திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு கோடி ரூபாய்க்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து திமுக பொருளாளர் திரு துரைமுருகன் ஒரு கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் இதற்கிடையே புயல் பாதித்த பகுதிகளில் பாமக சார்பில் ஒரு கோடி ரூபாய்க்கு உதவிகள் வழங்கப்படும் என்று அக்கட்சியின் இளைஞர் அணித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு தேமுதிக சார்பாக ஒரு கோடி ரூபாய்க்கு நிவாரண பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்ட இந்திய செஞ்லுவை சங்கம் மற்றும் பள்ளி கல்வித் துறை சார்பில் பல்வேறு நிவாரணப் பொருட்கள் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் அனுப்பி வைக்கப்பட்டன

இந்த குழுவை பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் நியமித்துள்ளார் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முழுமையாக ஆய்வு செய்த பின்னர் ஆய்வு அறிக்கை மத்திய மாநில அரசுகளின் பார்வைக்கு அனுப்பி வைக்கப்படும் என பிஜேபி மாநில விவசாய அணி செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நபிகள் நாயகம் பிறந்த நாளான மிலாது நபி உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களால் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி மகுதிகள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன

இரு அணிகளுக்கும் இடையேயான அடுத்த போட்டி நாளை மறுநாள் மெல்பர்னில் நடைபெறுகிறது